சாதி அடிப்படையில் பிரிவினையைத் தூண்ட முயற்சிப்போரின் செயல்பாடுகளை காவல் துறையினர் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது

இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட திடர் சுனாமியில் இருபது பேர் உயிரிழந்தனர்

காயமடைந்தனர் இனி விரிவான செய்திகள் சாதி அடிப்படையில் பிரிவினையை தூன்ட முயற்சிப்போர் குறித்து காவல் துறையினர் விழிப்புடன் வேண்டும் இருக்க என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் குஜராத்தில் நடைபெற்ற அனைத்து மாநில காவல்துறைத் தலைவர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர் நாட்டில் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக காவல்துறையினர் தொடர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஒற்றுமையை பலப்படுத்தும் சக்திகளை வலுப்படுத்தி பிரிவிளை சக்திகளை அடமட்ட அளவிலேயே தனிமைப்படுத்துவது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் குற்றங்களைக் கட்டுப்படுத்துவதில் மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இணையதள பாதுகாப்பை உறுதி செய்ய காவல் துறையினருக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஹ்மதாபாதில் பிஜேபி மகளிர் அணியின் தேசிய மாநாட்டில் பேசிய அவர் பெண்களை மேம்படுத்துவதற்காகத்தான் ஏழைக் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் போன்ற திட்டங்களை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்படுத்தி வருவதாகக் கூறினார்

ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் மேன்மை சமத்துவம் மற்றும் இரக்க குணத்தை ஊக்குவிக்கும் கல்வி முறையை உருவாக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாதில் பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் ஞானம் மற்றும் உலகளாவிய மதிப்பு போன்றவை பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றார் அறிவாற்றல் விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவறாள பாதைக்கு இழுத்துச் செல்லும் தொழில்நுட்பங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி வரும் சூழலில் புதிய தொழில்நுட்பங்களை நமது அறிவாற்றவால் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார்

மாற்றுத் திறனாளிகள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கான வரி சதவீதமாகக் ஐந்து குறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வங்கி சேவை திட்டக் கணக்குகளுக்கான சேவைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார்

இதுதவிர மேலும் பல பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியைக் குறைக்க வேண்டும் எனவும் அமைச்சர் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தினார் தில்லி அருகே குருகிராமத்தில் உள்ள தகவல் மேலாண்மை மற்றும் பகுப்பாய்வு மையத்தில் இந்தியப் பெருங்கடல் பிராந்திய தகவல் இணைவு மையத்தை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியப் பெருங்கடல் பிராந்தியத்தின் அறிவாற்றல் மற்றும் வளங்களை கூட்டாக பயன்படுத்தி சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றார் ஒரு நாட்டில் பின்பற்றப்படும் சிறப்பான நடைமுறைகள் மற்றும் அனுபவங்களை பிறநாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் முதலமைச்சர் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் மற்றும் கரும்புத்துண்டு இந்த பரிசுத் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முகாம்களில் தங்கியுள்ள இவங்கை தமிழா் குடும்பங்களுக்கும் இது வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே நியாயவிலைக் கடைகள் மூலம் இது வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

திருவள்ளூரில் நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகள் தின விழாவில் பேசிய அவர் மாற்றுத் திறனாளிகளுக்காக தேசிய அறக்கட்டளை ஒன்று உருவாக்கப்படுவதாகக் கூறினார் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து மனநல அருங்காட்சியகம் செயல்படத் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாணவ மாணவியரின் கல்வித்தரத்தை உயர்த்த தமிழக அரசு பல்வேறு முன்னோடித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிப் பேசிய அவர் கல்வித்துறையில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாகத் திகழ்கிறது என்றார் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவித் திட்டங்களின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்

எரிமலை சீற்றத்தின் விளைவாக சுமத்ரா தீவிள் தென்பகுதியிலும் ஜாவா தீவின் மேற்குப் பகுதியிலும் ஏற்பட்ட இந்த சுனாமியால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுர்ணமி காரணமாக கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதாகவும் அந்நாட்டின் தேசிய பேரிடர் முகமை செய்தித் தொடர்பாளர் நுக்ரோஹோ தெரிவித்துள்ளார் இருவரிச்செய்திகள் அமெரிக்காவில் செலவின மசோதா நிறைவேறுவதில் ஏற்பட்டுள்ள தேக்கநிலை காரணமாக அரசு அலுவலகங்கள் முடங்கின இதனால் சுமார் எட்டு லட்சம் ஊழியர்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான கூட்டணி அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டு புதிதாக எட்டு அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் தேனியில் அரசுப் பொருட்காட்சியை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்

மும்பையில் நேற்று தொடங்கிய பிரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஹைதாரபாத் ஹண்டர்ஸ் அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலைப் பெற்றுள்ளது